இனி விரிவான செய்திகள் சிறு தானியங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் இந்தியா முன்னனியில் இருப்பது பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியாவுடன் இணைந்து இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த அளைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் ஜநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகளுக்கு சிறு தாளியங்களால் தயாரிக்கப்பட்ட முறுக்கு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நொருக்கு தீனியை தாம் ஏற்களவே ருசித்திருப்பதாகவும் மற்ற அனைவரும் இதன் ருசியை அறிந்துகொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் சிறுதானியங்களை உட்கொள்வது உட்டச்சத்தை அதிகரிக்க செய்வதோடு உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனை மேம்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவதில் அறிவியல் தொழில்நட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் திருப்பதி ஐ டி யின் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பொறியியல் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசித்தையும் அவர் வலியுறத்தினார் இளைஞர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளித்தால் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த அது வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நட்ப மேம்பாடு நாட்டை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு வெங்கையா நாயடு கூறினார்

பாதுகாப்புத்துறையில் சுயசா்பினை எட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறிதது இந்த மூன்று நாள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

அரசுமுறைப் பயணமா பங்ளாதேஷ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுக்களில் இருதரப்பு உழவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

எட்டு மாத ஊலத்திற்குள் உள்நாட்டிலேயே இந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டிருப்பது சுயசாா்பு இந்தியா இயக்கத்தின் வலிமையை உணர்த்தி இருப்பதாகக் கூறினார் தடுப்பு மருந்து தயாரிப்பில் இந்தியா வல்லரசாக உருவாகி இருப்பதாகவும் டாக்டர் பல்ராம் பார்க்கவா தெரிவித்தார்

சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இக்குழுவினா் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலர் டான்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஐம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் தலைமையில் இன்று நடைபெற்ற வாரிய குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இந்த பரிந்துரை தொடர்பாள அறிவிப்பு அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட பின் புதிய வட்டி விகிதம் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் தெரிவித்தார் இயிஎஃப் சந்தாதார்களின் கணக்கில் இதற்னள கூடுதல் வட்டி வரவு வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சந்தாதாரர்களின் பொருளாதார சூழல்நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் தெரிவித்தார் ஒடிடி இணையதளத்தில் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் உள்ளிட்டவற்றை பதிவிடுவதற்கான புதிய வழினட்டு நெறிமுறைகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரனஷ் ஜவடேஷ் அந்த தொழில்துறையின் பிரதிநிதிகளிடம் எடுத்துக் கூறினார் இது தொடர்பாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஒடிடி பிரதிநிதிகள் புதிய வழினாட்டு நெறிமுறைகள் தங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் இதனை வரவேற்பதாகவும் தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ஐவடேகர் அரசும் ஓடிடி தொழில்துறையும் இணைந்து பார்வையாளர்களுக்கு தரமான சேவைய வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது பூத் ஸ்லிப் எனப்படும் புகைப்பட வாக்காளர் சீட்டிக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை அனைத்து வாக்காளர்களுக்கும் வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தமிழகத் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாகு தெரிவித்துள்ளார் இந்த வாக்காளர் தகவல் சீட்டில் வாக்குச்சாவடி மையம் வாக்குப்பதிவு நாள் நேரம் போன்ற விவரங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் என்றும் வாக்னளர்களின் புகைப்படம் இடம்பெறாது என்றும் அவர் கூறியுள்ளார் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே வாக்காளர் தகவல் சீட்டினை விநியோகிக்க அளைத்து மாவட்ட தேர்தல் அலுவல்களுக்கும் அறிவுறத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சத்திய பிரதா சாகு தெரிவித்துள்ளார் ஜார்கண்டில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அம்மாநில காவல்துறையைச் சேர்ந்த இரண்டு போ் உயிரிழந்தனா் இரண்டு போ் காயமடைந்தனா்

இந்த சம்பவத்தில் மத்திய பாதுகாப்புப்படை வீரர் ஒருவரும் காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சுவிஸ் ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அஜய் ஜெயராம் ஆகியோர் காலிறதிக்கு முன்னேறியுள்ளார்